ஐந்து மாவட்டங்களில் தடை உத்தரவு முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது

உட்பட்டது என ரஷ்யா கூறியுள்ளது

பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுளளார்

ஜம்மு கஷ்மீரில் ஆறாவத நாளாக இன்றும் அமைதி நீடித்து வருகிறது ஸ்ரீநகரில் தனியார் வாகனங்கள் இயக்கப்பட்டதாகவும் பொதுமக்களின் நடமாட்டம் காணப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

அங்குள்ள கல்வி நிறுவனங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளன இதற்கிடையே அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று நிலைமையை நேரில் ஆய்வு செய்தார்

பக்ரித் பண்டிகைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவர் விரிவாக ஆலோசனை நடத்தினார் ஜம்மு கஷ்மீர் தொடர்பாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் அதன் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது என ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ப வெளியுறவுத்துறை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவுகள் விரைவில் சீராகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது

இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோக்லே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அந்நாட்டு பிரதமருடன் பேச்சு நடத்தும் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் மற்றும் அவரது உரை குறித்த தொகுப்பு அடங்கிய புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை சென்னையில் வெளியிடுகிறார் கலைவாணா் அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு திரு வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் முன்னிலை வகிக்கின்றனர் மாநிலங்களவையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக அதன் அவைத் தலைவராக திரு வெங்கையா நாயுடு ஆற்றிய பணிகள் குறித்த அம்சங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு அருண்ஜேட்லியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தாா் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது இரண்டு ஏவுகணைகள் சோதித்துப் பார்க்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா தென்கொரியா வின் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்படுவதாக வடகொரியா கூறியுள்ளது

சிலரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது கனமழை காரணமாக இந்த நிலச்சிவு ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடித்து வருகிறது

ஒன்றரை லட்சம் பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவிலும் மழை மற்றும் நிலச்சரிவினால் ஏழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன

மகாராஷ்டிராவிலும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழக்கை பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு ஒன்றரை லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது

வேலூர் மக்களவைத் தொகுதியில் சிறுபான்மையினர் அஇஅதிமுக வுக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுவதையும் முதலமைச்சர் நிராகரித்தார் ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது தமிழகம் என்று கூறிய அவர் இதன் காரணமாக தமிழகம் அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்றார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அஇஅதிமுக விற்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்திருப்பதாகவும் எனவே இதனை தோல்வியாகக் கருதவில்லை என்றும் அவர் கூறினார் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று கூறிய முதலமைச்சர் அதில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணா நதியிலிருந்து எட்டு டி எம் சி தண்ணீர் சென்னைக்கு திறந்துவிடப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்திருப்பதற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்தப் போட்டியில் இநிதயாவின் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார்

இந்தியா ஏ வெஸ்ட் இண்டிஸ ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ட்டிராவில முடிவடைந்தது